நரேந்திர மோடி மீண்டும் தெளிவுப்படுத்தியுள்ளார் இச்சட்டம் திரும்ப பெற மாட்டாது என்று சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அபாஸ் நக்வி கூறியுள்ளார்

குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டுள்ள ஆட்சேபனைகள் பாகிஸ்தானில் மத சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறும் கொடுமைகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்த சட்டம் குடியுரிமை வழங்குவதற்கு மட்டுமே ஆனது என்றும் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கானது அல்ல என்றும் பிரதமர் தெரிவித்தார் அவர் இன்று கொல்கத்தாவில் உள்ள ராமகிருஷ்ணா பேலூர் மடத்தில் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகையில் இதை தெரிவித்தார் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பாக இளைஞர்களில் ஒரு பிரிவினர் தவறாக வழிநடத்தப்படுவதாக அவர் கூறினார் குடியுரிமை திருத்தச் சட்டம் எக்காரணத்தை கொண்டும் திரும்ப பெற மாட்டாது என்று மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் ஹைதரபாத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சட்டம் ஜம்மூ காஷ்மீர் உட்பட நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் என்றார் எதிர்கட்சிகள் கூட்டாக இணைந்து இப்பிரச்சனையை தேவையில்லமைல் பெரிதாக்கி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் காரணமாக நாட்டின் எந்தஒரு குடிமகனும் பாதிக்கப்படமாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் சாஹர்மாலா திட்டத்தின் கீழ் பழைய துறைமுகங்கள் புதுப்பிக்கப்படுவதாகவும் புதிய துறைமுகங்கள் உருவாக்கப்படுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கொல்கத்தா துறைமுகத்திற்கு ஷியாமா பிரசாத் முகர்ஜி என்ற புதிய பெயரையும் பிரதமர் சூட்டினார்

ஒருங்கிணைந்த போக்குவரத்து கொள்கையின் ஒருபகுதியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்தும் பணிகளை அரசு மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்

பியுஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தனியார் துறை ஒத்துழைப்பை பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் இன்று இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் ரயில்வேதுறையில் தனியார் துறையின் முதலீடு நாட்டின் நலன் மற்றும் ரயில் பயணிகளின் நலனுக்கானது என்று அவர் கூறினார் ரயில்வே துறையை விஸ்தரிக்க தனியார் துறை ஒத்துழைப்பு தேவை என்றும் திரு

புதுவையில் இதற்கான விரிவான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை செய்துள்ளது போலியோ சொட்டு மருந்து போடும் மையங்களில் மட்டுமின்றி சுகாதாரத்துறை ஊழியர்கள் வீடு வீடாக சென்றும் இப்பணியை மேற்கொள்வார்கள் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் போன்ற இடங்களிலும் இளம் குழந்தைகளுக்கு சொட்டு போட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் இன்று நாடெங்கும் உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது இந்தியாவின் தலைசிறந்த ஆன்மீகவாதிகளில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் வேதாந்தம் மற்றும் யோகா ஆகியவற்றின் தத்துவங்களை உலகில் பிரபலப்படுத்தினார்

ராமகிருஷ்ணா மடம் ராமகிருஷ்ணா இயக்கம் ஆகியவற்றை நிறுவியர் சுவாமி விவேகானந்தர் ஆவர் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவேகானந்தரின் பிறந்த தினத்தையாட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உட்பட பல தலைவர்கள் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர் புதுவை சட்டப்பேரவையின் உரிமைக்குழு உள்ளாட்சித்துறை இணைச் செயலருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது

அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பியிருந்த உரிமைமீறல் பிரச்சனையை அடுத்து இந்த சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது

ஜெயமூர்த்தி இந்த உரிமை பிரச்சனையை கிளப்பியிருந்தார்

ஜெயமூர்த்தியின் மனுவை பரிசீலித்த பேரவை தலைவர் திரு சிவகொழுந்து அதை பேரவை துணை தலைவர் திரு பாலன் தலைமையிலான உரிமை மீறல் குழுவின் பரிசீலினைக்கு அனுப்பியிருந்தார் இதை பரிசீலித்த இக்குழு இதில் உரிமை மீறல் இருப்பதாக கருத்து தெரிவித்து உள்ளாட்சித்துறை இணை செயலருக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

புதுவை முத்தியால்பேட்டை பகுதியில் இன்று நிகழ்ந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் காயம் அடைந்தார் குப்பைகளை சேகரிக்கும் ஒருவர் குப்பைத் தொட்டியில் இருந்து எடுக்கப்பட்ட குப்பைகளை பிரிக்கும்போது அதில் இருந்த நாட்டு வெடிகுண்டு ஒன்று வெடித்தது இதல் காயம் அடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உயர் போலீஸ் அதிகாரிகளும் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டனும் சம்பவ இடத்தை பார்வையிட்டனர்

ஹர்கோவிந்த் குரானா அறிவியல் மன்றம் யூனிவர்சல் சுற்றுச்சூழல் மன்றம் மற்றும் செந்தாமரை அறக்கட்டளை அமைப்புகளுடன் இணைந்து இந்த பொங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு மற்றும் உற்று நோக்கல் நிகழ்ச்சியை நடத்தியது பறவைகள் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்கள் மற்றும் பொது மக்கிளடையே ஏற்படுத்த இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை அன்று நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது இந்தாண்டு பறவைகள் கணக்கெடுப்பு நிகழ்ச்சியின் கருப்பொருளாக பறவைகளை பாதுகாக்கவும் நெகிழியால் ஏற்படும் மாசுபாட்டிற்கு தீர்வாக இருங்கள் என்பதாகும்

புதுவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த இயலாது என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கழகம் முதலமைச்சர் திரு நாராயணசாமியை கேட்டுக் கொண்டுள்ளது புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் இந்த சட்டம் தங்கள் மாநிலங்களில் அமல்ப்படுத்தப்பட மாட்டாது எனக் கூறியிருப்பதை இந்த அமைப்பின் பொதுச் செயலர் திரு முருகானந்தம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் சுட்டிக் காட்டியுள்ளார் இருப்பினும் மத்திய அரசு இச்சட்டத்தை நேரடியாக அமல்படத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ள அவர் முதலமைச்சர் உறுதி அளித்துள்ளபடி இதை அனுமதிக்க கூடாது என தெரிவித்துள்ளார்

இந்த விழாவிற்கு வீடியோ மூலம் செய்தி விடுத்திருந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞ்கள் நடப்பாண்டில் உள்ளுரில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே வாங்கி நாட்டு மக்களுக்கு உதவுவது என்ற உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் இளைஞர்களின் வலியுறுத்திய பிரதமர் இளைஞர்களின் சவால்களை சமாளிக்கும் அனுகுமுறையே தமது அரசின் கொள்கையாகும் என்றார்

இந்த தேசிய இளைஞர் விளையாட்டுப்போட்டிகள் இளைஞ்கள் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார்

குவஹாத்தியில் நடைபெறும் கேலோ இண்டியா விளையாட்டு போட்டிகளில் மகாராஷ்ட்ரா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளைய மறுநாள் செவ்வாய் கிழமை மும்பையில் நடைபெறுகிறது